வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு ஒப்புகை சீட்டு இயந்திரங்கள் போதிய எண்ணிக்கையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு

தமிழகத்தில் தேர்தல் நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறும் என்று தமிழக தேர்தல் காவல்துறை தலைவர் திரு அசுதோஷ் சுக்லா கூறியிருக்கிறார்

சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஐ எதிர்கொள்கிறது

ஆந்திரம் அருணாச்சலபிரதேசம் மேகாலயா மிஸோராம் நாகலாந்து சிக்கிம் தெலுங்கானா உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களில் உள்ள அனைத்து மக்களவைத் தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது

சிக்கிமில் வாக்காளர்கள் வாக்குப்பதிவிற்கு பின்னர் செல்

உத்தரபிரதேசம் பேரட் வாக்குச்சாவடியில் மலர்தூவி மேள தாளங்கள் முழங்க வாக்காளர்கள் வரவேற்கப்பட்டனர் மத்திய அமைச்சர்கள் திரு

நரேந்திரமோதி அழைப்பு விடுத்திருக்கிறார் டிவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் முதல் முறை வாக்காளர்கள் பெருமளவில் வாக்களிக்க முன்வரவேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் எதிர்கால நலனை கருதி மக்கள் சிந்தித்து வாக்களிக்க காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்

காங்கிரஸ் தலைவர் திரு

பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி திருவனந்தபுரத்தில் இன்று தேர்தல் பேரணியில் பங்கேற்கிறார்

நரேந்திரமோதி பீகார் மாநிலத்தின் பஹல்பூர் மாவட்டத்திலும் அஸ்ஸாம் சில்சார் மங்கல்தோய் பகுதிகளிலும் இன்று வாக்குகோருகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஓசூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் தொகுதிகளில் வாக்கு சேகரிக்க நாளை தமிழகம் வருகிறார் முதலமைச்சர் பிரச்சாரம் அஇஅதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சி மத்தியில் ஆட்சி அமைக்கும்போது தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதி கிடைக்கும் என்று முதலமைச்சர் திரு

நாமக்கல் மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அகடந்த சட்டமன்ற தேர்தலில் அளித்த அவாக்குறுதிகளை அஇஅதிமுக நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டார் அஇஅதிமுகவிற்கு எதிராக வேண்டுமென்றே திமுக தலைவர் பொய்யான செய்திகளை பரப்பிவருவதாக அவர் குற்றம் சாட்டினார் காவிரி ந திநீர் பிரச்சனையில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி குரல் எழுப்பியதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெற்றால் காவிரி கோதாவரி நீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தாா் எனவே யார் ஆட்சிக்கு வந்தால் நாடு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை வாக்காளர்கள் சிந்தித்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முதலமைச்சா் ராசிபுரம் சேந்தமங்கலம் பரமத்தி திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் உள்ளிட்ட இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார்

சத்ய பிரதா சாகு கூறியுள்ளார்

சென்னையில் தேர்தல் காவல்துறை தலைவராக இன்று பொறுப்பேற்ற பின்னர் இதை தெரிவித்த அவர் மாநிலத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் போதுமான பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார் தேர்தலில் பயமின்றி மக்கள் வாக்களிக்க முன்வரவேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்